கொண்டமத்தியபட்ஜெட் இந்தியாவைஅடுத்தபத்தாண்டுகளில் புதியஉச்சத்திற்குகொண்டுசெல்லும் எனமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீத்தாராமன் கூறியுள்ளார்

மக்களவையில் நேற்றுபட்ஜெட்டைதாக்கல் செய்துபேசியஅவர் வேளாண் கட்டமைப்புகளைமேம்படுத்தமுதலீடுகள் அதிகரிக்கப்படும் என்றார்

பின்னர் அகில் இந்தியவானொலிக்குஅவர் அளித்தசிறப்பு பேட்டியில் பொருளாதாரசீர்திருத்தநடவடிக்கைகளைஅரசுஅர்ப்பணிப்புடன் மேற்கொண்டுவருவதாககூறினார்

பொருளாதாரஆய்வறிக்கை பட்ஜெட் அரசின் கொள்கைஆகியவைஒரேமாதிரியாகஅமைந்திருப்பதுமகிழ்ச்சிஅளிப்பதாகஅவர் தெரிவித்தார்

நாட்டின் பொருளாதாரவளர்ச்சிக்குமத்தியபட்ஜெட் உறுதுணையாக அமையும் எனகர்நாடகமாநிலதொழில் வர்த்தககூட்டமைப்பின் தலைவர் திருலிங்கன் கவுடாகூறியுள்ளார் எளினும் பெட்ரோல் டீசல் விவையராதவண்ணம் புதியநடவடிக்கைகள் எடுக்கப்படவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடிப்படையாகக் கொண்டுமத்தியஅரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுஎன்றுஹிமாச்சலப்பிரதேசமுதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்கள் பங்களிப்புடன் புதிய சிம்லாவில் இந்தியாவைஉருவாக்கும் அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளனஎன்றார் இந்தபட்ஜெட்டில் ஹிமாச்சலப்பிரதேசமாநிலத்திற்கானதிட்டங்களுக்குஅதிகநிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காகமத்தியநிதியமைச்சருக்குதாம் நன்றிதெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் கூறினார்

இரண்டாவதுகட்டபாரத் மாவாதிட்டத்தின் மூவம் சாலைகட்டமைப்பு மற்றும் பராமரிப்பைபலப்படுத்தம் புதியகொள்கைஉருவாக்கப்படும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளதுவரவேற்கத்தக்கதுஎன்றுகூறினார் இதனால் ஹிமாச்சலப்பிரதேசம் போன்றமலைப்பிரதேசமாநிலங்கள் அதிகபலன் அடையும் என்றுஅவர் தெரிவித்தார் மகாத்மாகாந்திதேசியஊரகவேலைஉறுதிதிட்டத்திற்கானநிதிஒதுக்கீட்டைஅதிகரிக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற மக்கள் அதிகஅளவில் பயனடைவார்கள் என்றுஅவர் கூறினார் நடப்பு நிதியாண்டுக்கானபட்ஜெட் ஊரகபொருளாதாரத்தைமேம்படுத்தும் விதமாகஅமைந்துள்ளதுஎன இந்திய புள்ளியியல் துறைதலைவர் திருபிரவீன் புரீவத்ஸவாகூறியுள்ளார்

நிதியாண்டுக்கானபட்ஜெட்டில் நடப்பு முக்கியத்துறைகள் மீதுஅதிககவனம் செலுத்தப்பட்டுள்ளதுஎனவும் இது முன்னேற்றத்திற்கானபட்ஜெட் என்றும் வருவாய்த்துறைசெயலாளர் திரு ஏ பிபாண்டேகூறியுள்ளார் இதேபோல் இந்தபட்ஜெட்டைவரவேற்றுள்ளமத்தியநேரடிவரிகள் வாரியத்தின் தலைவர் திருபிரமோத் சந்திரமோடி வரிவிதிப்பு தொடர்பானஅணுகுமுறைகள் சிறப்பாகஉள்ளதுஎனதெரிவித்துள்ளார் பட்ஜெட்டில் வேளாண்துறைக்குஅறிவிக்கப்பட்டுள்ளதிட்டங்களின் மூலம் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்றுமகாராஷ்டிரமாநிலவேளாண்துறைஅமைச்சர் திருஅனில் பாண்டேகூறியுள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் விவசாயிகள் பாரம்பரியபயிர்களைபயிர் இடுவதுடன் மதிப்புக்கூட்டப்பட்டபயிர் ரகங்களையும் பயிரிட்டுபயனடையவேண்டும் என்றகேட்டுக்கொண்டார்

ஏமாற்றப்பட்டு இருப்பதாகசாதாரணமக்கள் தாங்கள் உணர்வதாகஅவர் கூறியுள்ளார் நடுத்தரமக்களுக்குவருமானவரியிலிருந்துதளர்வு எதுவும் வழங்கப்படவில்லைஎன்றுகூறியுள்ளஅவர் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்களால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்றுதெரிவித்துள்ளார் இதபோல் வேளாண்துறைமற்றும் விவசாயிகள் வருமானத்தைஅதிகரிப்பதற்குபோதுமானநிதிஒதுக்கப்படவில்லைஎன்றும் அவர் கூறியுள்ளார்

பிஜேபிஉறுப்பினர் சேர்க்கைக்கானநாடுதமுவிய இயக்கத்தை இன்றுபிரதமரும் அக்கட்சியின் மூத்ததலைவருமானதிருநரேந்திரமோடிவாரணாசியில் தொடங்கிவைக்கிறார் ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாமாபிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழாவைமுன்னிட்டுநடைபெறும் இந்தநிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பிநட்டா உறுப்பினர் சேர்க்கைக்கான இயக்கத்தின் தலைவர் திரு ஷிவ்ராஜ் சிங் சவ்கான் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஐந்தாயிரம் பிஜேபிதொண்டர்கள் கலந்தகொள்ளும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் சுமார் திருநரேந்திரமோடிஉரையாற்றவுள்ளார் இதுதவிர வாரணாசியில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தையும் பிரதமர் தொடங்கிவைக்கிறார் மக்களவைதேர்தலில் வெற்றிபெற்றுமீண்டும் பிரதமராகபதவியேற்றப்பின்னர் பிரதமர் திருநரேந்திரமோடிவாரணாசிசெல்வது இரண்டாவதுமுறையாகும் இத அவரதுவருகையைமுன்னிட்டுஅங்குதீவிரபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்தக்குழுவினர் நேற்றுடாக்காவில் உள்ள இந்திய துதரகஅலுவலகத்தில் பங்களாதேஷுக்கான இந்திய திருபிஸ்வாதிப்டேவைசந்தித்தனர்

இரு நாட்டுசிவில் சர்வீஸ் அதிகாரிகளும் புரிந்துணர்வுடன் செயல்படுவதன் இந்த மூலம் இருநாடுகளுக்கு இடையேயானநல்லுறவு மேலும் வலுப்படும் என்றுஅவர் கூறினார்

இந்ததாக்குதல்கள் அனைத்தையும் தாலிபான் தீவிரவாதிகள்தான் நடத்தியிருப்பதாகஅரசுவட்டாரங்கள் தெரிவித்தன

மான்செஸ்டரில் இன்றுமாலை ஆறு மணிக்குதொடங்கும் மற்றொருஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்றன